கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது

வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோவை இன்று சந்தித்து பேசினார்

நெறிமுறைகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ளார்

எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது சரக்கு மற்றும் கேவை வரியில் மாநிலங்களுக்கான நிவாரணத் தொகையான இருபதாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரிக் கூட்டத்திற்குப் பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

நிவாரணத் தொகையில் குறைபாடுகளை சரிசெய்வதற்கு கடன் வாங்குவதற்கு இருபத்தொரு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதியளித்திருப்பதாக அவர் கூறினார்

அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்து கோடிக்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் இனி மாதந்தோறும் சரக்கு மற்றும் சேவை வரி ஒன்று மற்றும் மூன்று பி கணக்குகளை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கணக்குகளை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை செலுத்தினால் போதூனது என்று சரக்கு மற்றும் சேவை வரிகூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோவை இன்று சந்தித்து பேசினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின்போது இருநாட்டு உறவுகள் குறித்து பல்வேறு துறைகளில் விவாதித்தது மகிழ்ச்சிய அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசவுள்ளதாக வெளியறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஒவ்வொரு இருக்கைக்கும் இடையே இடைவெளி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் முகக்கவசங்கள் மற்றும் கிருமிநாசினிகளை பயன்படுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார் திரையரங்கிற்குள் போதிய காற்று வசதியை உறுதி செய்யவேண்டும் என்று அவர் கூறினார் ஒவ்வொரு காட்சிக்கும் இடையே திரையரங்கு வளாகங்களை தூய்மைப்படுத்துவது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் திரைப்படம் காட்சிப் படுத்துவதற்கு முன்பாகவும் இடைவேளையின்போதும் கோவிட் குறித்த விழிப்புணர்வு காட்சிகளை ஒரு நிமிடம் ஒளிபரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறினார் இணையதளம் வாயிலாக நுழைவுச் சீட்டுகளை வழங்குவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் மனோஜ் நரவானே வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோர் மேற்கொண்ட இரண்டு நாள் மியான்மர் பயணம் முடிவடைந்த நிலையில் வெளியுறவு அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது

ரயில்வே நிலக்கரி மற்றும் மின்சாரத் துறைகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார்

நிலக்கரி சரக்குகளை கையாளுவதற்கு ரயில்வே துறை முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார்

இறப்பை பொறுத்தவரை ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது

புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொழிற்சாலைகளுக்கு இடையே நல்லிணக்கம் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு ஆகியவற்றிற்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்வார் கூறியுள்ளார்

பிரதமரின் சாலையோர உணவு வியாபாரிகளுக்கான சுய சார்பு திட்டத்தின் கீழ் மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகமும் ஸ்விக்கி நிறுவனமும் இணைந்து மிண்ணணு வர்த்தக உடன்பாட்டை ஏற்படுத்தியுள்ளன சாலையோர உணவகங்கள் வைத்திருப்பவர்கள் ஆன்லைன் மூலம் ஆயிரக்கணக்கான நுகர்வோருக்கு உணவளிக்க முடியும் பாதுகாப்புத் துறையில் ஒய்வூதியம் பெறுவதற்கான குறைந்தபட்ச தகுதி நீக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது புள்ளி பட்டியலில் தில்லி மும்பை பெங்களூரு கொல்கத்தா ஆகிய அணிகள் முறையே முதல் நான்கு இடங்களில் உள்ளன

ப்ரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் காலிறுதிய ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன